பொது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது

தியோரியா தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஜ யிடம் ஒப்படைக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்துள்ளது

புதுதில்லியில் இன்று ஏற்பாடு செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் சென்னையில் நேற்று மாலை காலமான திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு அரசியில் கட்சிகளின் தலைவர்கள் கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜிவால் கர்நாடக முதலமைச்சா் திரு குமாரசாமி தெலங்கானா முதலமைச்சா் திரு சந்திரசேகரராவ் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன்சாண்டி உட்பட பல்வேறு தலைவர்களும் இன்று சென்னை வரவுள்ளனர் முன்னதாக திரு கருணாநிதியின் உடல் தொண்டர்களின் கண்ணீர் அஞ்சலிக்கிடையே காவேரி மருத்துவமனையிலிருந்து அவரது இல்லத்திற்கும் சி ஐ டி காலனிக்கும் கொண்டு செல்லப்பட்டது மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவா்களும் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினா் பின்னா் கலைஞரின் உடல் ராஜாஜி அரங்கிற்கு இன்று அதிகாலை கொண்டு செல்லப்பட்டது கலைஞரின் இறுதிச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக மாநிலம் முழுவதிலுமிருந்தும் திமுக தொண்டர்கள் சென்னையில் குவிந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திரு கருணாநிதியின் மறைவு அறிந்து வேதனையடைந்ததாக கூறியுள்ளார் கலைஞர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் நம் வாழ்வில் வல்லனமிக்க மரபினை விட்டுச் சென்றிருக்கிறார் அவரது குடும்பத்தினருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கலைஞர் தன்னிகரற்ற அரசியல் தலைவர் என்றும் அவரது மறைவு பேரிழப்பாகும் என்றும் கூறியுள்ளார் கலைஞரின் மறைவு தமிழகத்துக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜனநாயக மாண்புகள் நிலைக்கும் வகையில் நெருக்கடி நிலையை துணிவோடு எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியதற்காக அவர் என்றென்றும் சித்திரத்தில் இடம்பெற்றிருப்பார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் சமூக நீதி நிலைபெறும் வகையில் மிகச்சிறந்த கொள்கலககளை வகுத்த சிறந்த தலைவர் என்றும் ஒப்புயா்வற்ற சிந்தனையாளா் சிறந்த எழுத்தாளா் என்றும் பிரதமா் புகழாரம் சூட்டியுள்ளாா் தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமென்பதை இலக்காகக் கொண்டு திரு கருணாநிதி பணியாற்றிதாகவும் தமிழகம் முதன்மைப் பெறுவதை அவர் உறுதி செய்ததாகவும் திரு நரேந்திரமோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலைஞரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவசர நிலை காலத்தின்போது அதற்கு எதிராக திரு கருணாநிதி நடத்திய போராட்டத்தை யாராலும் மறக்க முடியாது என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தமிழ்களின் அன்புக்கு பாத்திரமான கலைஞரின் மறைவு பேரிழப்பாகும் என்று காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தமிழகம் மட்டுமன்றி தேசிய அரசியலிலும் கலைஞரின் பங்களிப்பு மகத்தானது என்று மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாரம் யச்சூரி கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கருணாநிதியின் மறைவு இந்தியாவிற்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிா்மலா கீதாராமன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலைஞரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு இலங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது மறைவு தம்மை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே வெளியிட்டுள்ள் செய்தியில் தமிழக மக்களுக்கும் திரு கருணாநிதியின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகக் கூறியுள்ளார்

அவர் நிறைவேற்றிய எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தன குடிசை மாற்று வாரியம் மகளிர் நலத் திட்டங்கள் மகளிருக்கு கொத்துரிமை கை ரிக்ஷா வை தடை செய்தது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுத் திட்டம் சிறபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் சமத்துவபுரம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அவரது சாதனைகளின் மணிமகுடங்களாகும் மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து சூரல் கொடுத்த திரு கருணாநிதி சுதந்திரத் தினத்தன்று முதலமைச்சா்களே கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவா் எழுத்தாளர் வசன கர்த்தா பத்திரிகை ஆசிரியர் கதாசிரியர் என பன்முகத் திறமை கொண்ட திரு கருணாநிதியின் மொழி ஆளுமையை ரசிக்காதவர்களே இல்லை எனலாம் துக்குமேடை நாடகத்தில் நடித்த போது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டமே கவைஞர் என அனைவராலும் அழைக்கப்படுகிறது தோல்வியைக் கண்டு துயராத அவா் தொண்டா்களையும் உற்சாகப்படுத்துவதில் வல்லவராக திகழ்ந்தாா் திரைப்படங்களில் அவர் எழுதிய வசனங்கள் அனைவரையும் ஈர்த்தது என்றால் அது மிகையல்ல பராசக்தி திரைப்பட வசனங்கள் இன்றைய இளைய தலைமுறையினரையும் ஈர்க்கும் வகையில் இருந்து வருகிறது திமுக தலைவர் பதவியை ஐம்பது ஆண்டுகள் வகித்த பெருமைக்குரிய திரு கருணாநிதியின் இலக்கிய பங்களிப்புக்கு குறளோவியம் நெஞ்சுக்கு நீதி தென்பாண்டி சிங்கம் சங்கத்தமிழ் போன்றவை சான்றாகும் ஒய்வறியா சூரியனான திரு கருணாநிதியின் மறைவு அக்கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேரிழப்பாகும் அவர் மறைந்தாலும் அவரது படைப்புகள் மனதை விட்டு என்றும் நீங்காவண்ணம் அனைவரது மனதிலும் இடம் பெற்றுள்ளன கருணாநிதியின் இறுதிச்சுடங்கு நடைபெறுவதையொட்டி இன்று தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் சா்பில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தேசியகொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் அரசு சார்ந்த விழாக்கள் ரத்து செய்யப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய அரசின் சார்பில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லியிலும் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசு நிகழ்ச்சிகள் இன்று ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கா்நாடகா உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் துக்கம் அறிவித்துள்ளன

இதனை எதிர்த்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று இரவு மனு தாக்கல் செய்யப்பட்டது அவசர வழக்காக நள்ளிரவே இதனை விசாரணை செய்த தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் திரு ஹுலுவாடி ரமேஷ் திரு கந்தர் ஆகியோரைக் கொண்ட அம்வு மனு மீதான தீர்ப்பினை காலை மணி எட்டு முப்பது மணிக்கு வழங்கவுள்ளது இந்நிலையில் கலைஞரை நல்லடக்கம் செய்வதற்கு மெரினா கடற்கரையில் தமிழக அரசு இடம் ஒதுக்க வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இக்கோரிக்கையை வலியுறுத்தி திமுக வினா் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உயரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய தொழில்நுட்பத்தைக் கொண்டது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் உறுதிபட தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்க்கும் சீட்டு வசதியுடன் அண்மைக்காலமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவை சுமூகமாக நடைபெற்றுள்ளதாகவும் கூறினார் உத்தரப்பிரதேசம் மாநிலம் தியோரியா காப்பகம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ யிடம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது லக்னோவில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்ய இந்த மூடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசு அதிகாரிகள் மற்றும் தொழில் துறையினர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு நித்தி ஆயோக் புதுதில்லியில் இன்று ஏற்பாடு செய்துள்ளது